அவரதமறைவிற்குகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திருநரேந்திரமோடி முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஉள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

ஈடுபட்டதையடுத்து அவைநாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது

பாதுகாப்புப் படையைசேர்ந்தநான்குபேர் வீரமரணம் அடைந்தனர் இனிவிரிவானசெய்திகள் திமுகதலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான முகருணாநிதிகாலமானார் இன்றுமாலை பத்துமணிக்குஅவரதுஉயிர் ஆறு பிரிந்ததாகஅவருக்குசிகிச்சைஅளித்துவந்தகாவேரிமருத்துவமனைசற்றுமுன்னர் வெளியிட்டஅறிக்கையில் தெரிவித்துள்ளது

இனியஉடன்பிறப்புக்களே

ஐந்துமுறைமுதலமைச்சர் பதவியைவகித்தஅவர் எண்ணற்றமக்கள் நலத்திட்டங்களைநிறைவேற்றினார் எழுத்தாளர் வசனகர்த்தா பத்திரிகைஆசிரியர் கதாசிரியர் எனபன்முகத் திறமைகொண்டகருணாநிதியின் மொழிஆளுமையைரசிக்காதவர்களே இல்லைஎனலாம்

திரைப்படங்களில் அவர் எழுதியவசனங்கள் அனைவரையும் ஈர்த்ததுஎன்றால் அதுமிகையல்ல பதவியைஐம்பதுஆண்டுகள் வகித்தபெருமைக்குரியகருணாநிதியின் திமுகதலைவர் இலக்கிய பங்களிப்புக்குகுறளோவியம் நெஞ்சுக்குநீதி தென்பாண்டிசிங்கம் சங்கத்தமிழ் போன்றவைசான்றாகும் ஒய்வறியாகுரியனானகருணாநிதியின் ட்டிஅக்கட்சிதொண்டர்களுக்கும் மட்டுமல்லஒட்டுமொத்ததமிழ் மறைவு சமுதாயத்திற்கும்பேரிழப்பாகும் அவர் மறைந்தாலும் அவரதுபடைப்புகள் மனதைவிட்டுஎன்றும் நீங்காவண்ணம் அனைவரதமனதிலும் இடம் பெற்றுள்ளன கருணாநிதியின் மறைவுக்குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திருநரேந்திரமோடி உள்ளிட்டதலைவர்கள் தமது ஆழ்ந்த இரங்கலைதெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் திருகருணாநிதியை இழந்துவாடும் அவரதுகுடும்பத்தினர் மற்றும் கோடிக்கணக்கானமக்களுக்கும் தமது இரங்கலைதெரிவிப்பதாககூறியுள்ளார் கலைஞரின் மறைவு கேட்டு தாம் மிகுந்தவேதனைஅடைந்ததாகஅவர் கூறியுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாடுமிகப்பெரியதலைவரை இழந்துவிட்டதுஎன்றுகூறியுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகஅவர் ஆற்றியபணிகளையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார்

அவரதுமகனும் சுட்டமன்றஎதிர்க்கட்சித்தலைவருமானதிரு ஸ்டாவினுக்கும் திமுக வினருக்கும் தமது இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக்கொள்வதாகதிருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் கருணாநிதிமறைவுக்குஒருவாரம் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றுதமிழகஅரகஅறிவித்துள்ளது நாளைவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நடப்பு மழைக்காலகூட்டத்தொடர் சமூக நீதிக்கானகூட்டத்தொடராகவரலாற்றுமுக்கியத்துவம் பெற்றுள்ளதுஎன்று பிரதமர் திருநரேந்திரமோடிகுறிப்பிட்டுள்ளார்

பல்வேறபிரச்சளைகளைவலியுறுத்திமாநிலங்களவையில் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதையடுத்து அவைநாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது அசாமில் தேசியகுடிமக்கள் பதிவேட்டின் இறுதிவரைவு அறிக்கைகுறித்தபிரக்களைக்குஎதிர்ப்பு தெரிவித்ததிரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அரசுக்குஎதிராககோஷங்களைஎழுப்பினர் உணவு இடைவேளைக்குப் பிறகு அக்கட்சிஉறுப்பினர்கள் இப்பிரக்கனையைஎழுப்பிதொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை இரண்டுமுறைஒத்திவைக்கப்பட்டது உறுப்பினர்கள் தங்களது இருக்கைசெல்லுமாறுமாநிலங்களவைத் தலைவர் திருவெங்கய்யாநாயுடு தொடர்ந்துகூறினார் பின்னர் மீண்டும் அவைகூடியதும் கரிப் பருவபயிர்களுக்கானகுறைந்தபட்கஆதாரவிலையைஅரசுஅண்மையில் அதிகரித்துள்ளதுமற்றும் பல்வேறுவிவசாயபிரச்சனைகள் குறித்துவிவாதம் நடைபெற்றது இந்தவிவாதத்தில் பங்கேற்றுப் பேசியபிஜேபிதலைவர் திருஅமித் ஷா கடந்தநான்காண்டுகளில் வேளான் மற்றம் அதுசார்ந்ததொழில்களுக்கானநிதிஒதுக்கீடுஅதிகரிக்கப்பட்டுள்ளதைசுட்டிக் காட்டினார்

முள்ளதாக உத்தரபிரதேசத்தில் மகளிா் விடுதியில் தங்கியிருந்தபெண்களைபாலியல் உறவில் ஈடுபடுத்தியதாகக் கூறப்படும் குற்றச்சாட்டுகுறித்துநாடாளுமன்றமாநிலங்களவையில் இன்றுஅமளிஏற்பட்டதால் கூட்டம் நண்பகல் வரைஒத்திவைக்கப்பட்டது ஆம் ஆத்மிகட்சிஉறுப்பினர் திரு சஞ்ஜய் சிய் இந்தபிரச்சிளையகேள்விநேரத்துக்குப் பிள் எழுப்பியபோது அவைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு அதற்குஅறுமதிமறுத்தார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பந்திபோராமாவட்டத்தில் குரேஸ் பகுதியைபொட்டியஎல்லைப் பகுதியில் தீவிரவாதிகள் மேற்கொண்டஊடுருவல் முயற்சியைபாதுகாப்புப்படையினர் முறியடித்துள்ளனர் இருதரப்பிற்கும் இடையேநடைபெற்றதுப்பாக்கிசண்டையில் நான்குராணுவவீரர்கள் வீரமரணம் அப்போது அடைந்தனர் இரண்டுதீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் எல்லைப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் ரோந்தபணியில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டதாகராணுவசெய்தித்தொடர்பாளர் தெரிவித்தார் பயங்கரவாதிகளுடனானசண்டயின்போதமேஜர் ஒருவரும் வீரமரணமடைந்ததாகஅவர் கூறினார் இடஒதுக்கீடுமசோதாவைநிறைவேற்றமத்தியஅரசுக்குகாங்கிரஸ் கட்சிஆதரவளிக்கும் என்றும் மகளிர் அக்கட்சித் தலைவர் திருராகுல்காந்திதெரிவித்துள்ளார் இன்றுநடைபெற்றநிகழ்ச்சியொன்றில் கலந்துகொண்டுபேசியஅவர் புதுதில்லியில் கட்சியில் மகளிருக்குஅதிகாரம் வழங்குவதிலும் சமவாய்ப்புகளைஅளிப்பதிலும் தாம் உறுதிபுடன் இருப்பதாககூறினார் முன்னதாகபிரதமர் திருநரேந்திரமோடிக்குஅவர் எழுதியுள்ளகடிதத்தில் மகளிர் இடஒதுக்கீடுமசோதாவைநடப்பு மழைக்காலகூட்டத் தொடரில் நிறைவேற்றநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுவேண்டுகோள் விடுத்துள்ளார்

கறுப்புப்பணம்வைத்துள்ளதாகபனாமாஆவணங்களில்வெளியானநானூறுநபர்கள்மீதானகுற்றச்சாட்டுக ள்குறித்துவிசாரணைநடைபெற்றுவருவதாகநிதியமைச்சர்திருபியூஷ்கோயல்தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில்துணைக்கேள்விக்குஇன்றுபதிலளித்தநிதியமைச்சர்இதுதொடர்பானஅறுபதுவழக்கு களில்சோதனைமற்றும்பறிமுதல்நடவடிக்கைகளைபுலனாய்வுஅமைப்பினர்மேற்கொண்டுவருவதாகதெரிவித் தார்